நாடாளுமன்றத் ல் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கை ல்லா திர்மானத் ற்கு முக ஆதரவும் அஇஅ முக ஆதரவின்மையும் அறிவித்துள்ளன புதுவை சட்டமன்றத் ற்குள் யமன எம்எல்ஏ க்களை அனும க்க வேண்டும் என உச்ச நீ மன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது

விடுதலைக்குப் பின்னர் நீண்டகாலம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கத் தவறி விட்டதாக பிரதமர் ரு நரேந் ரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

இந்த கலந்துரையாடல் க ச்சி ல் ஜம்மு கா மீரைச் சேர்ந்த பெண் பயனாளி ஒருவர் பேசுகை ல் மின் இணைப்பு இல்லாத கிராமங்கள் பற்றியும் கவலைப்படக் கூடிய பிரதமர் ஒருவரை இப்போதுதான் நாம் காண்பதாகக் கூறினார் அருணாச்சல் மா லம் தவாங் பகு யைச் சேர்ந்த குழந்தைகள் பு தாக கிடைத்த மின் இணைப்பு மூலம் நன்கு படிக்க முடிவதாக அப்பகு யைச் சேர்ந்த பயனாளிகள் கூறினர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எ ராக மக்களவை ல் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட எ ர்க்கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கை ல்லா தீர்மானத் ற்கு முக ஆதரவும் அஇஅ முக ஆதரவின்மையும் அறிவித்துள்ளன அஇஅ முக துணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான ரு எடப்பாடி பழ சாமி இன்று மேட்டூர் அணையைத் றந்துவிட்ட பின்னர் செ யாளர்களிடம் பேசுகை ல் தெலுங்குதேசம் கட்சி ஆந் ரத் ன் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த நம்பிக்கை ல்லா திர்மானத்தைக் கொண்டு வருவதாகவும் காவிரி பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத் ல் அஇஅ முக நடத் ய போராட்டங்களுக்கு தெலுங்குதேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளிக்கவில்லை என்றும் கூறினார்

முக ஸ்டாலின் கூறியுள்ளார் நீட் போன்ற பிரச்சனைகளில் மத் ய அரசு தமிழகத் ற்கு துரோகம் இழைத் ருப்பதால் நம்பிக்கை ல்லா திர்மானத்தை அஇஅ க ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அரசுக்கு எ ரான நம்பிக்கை ல்லா திர்மானம் மக்களவை ல் நாளை விவாதத் ற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதற்கிடையே தெலுங்குதேசம் எம்பி க்களில் ஒருவரான ரு வாகர் ரெட்டி நாளையும் தாம் நாடாளுமன்றத் ற்கு வரப் போவ ல்லை என அறிவித்துள்ளார்

உயர்நீ மன்ற திர்ப்பை ஆட்சேபித்து முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் ரு லட்சுமி நாராயணன் தாக்கல் செ த மேல் முறையீட்டு மனு மீதான விசாரணைகளின் போது நீ மன்றம் இன்று இ வாறு உத்தரவிட்டது யமன எம்எல்ஏ க்களுக்கு சாதகமாக உத்தரவு வெளி ட்டதற்காக நீ த்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

நாராயணசாமி ன் இல்லத்தை முற்றுகை ட முயன்ற மா ல பிஜேபி ர்வாகிகள் ஐவரை போலீசார் கைது செ தனர் யமன எம்எல்ஏ க்களில் ஒருவரும் மா ல பிஜேபி தலைவருமான ரு சுவாமிநாதன் தலைமை ல் இன்று சட்டமன்றத்தை முற்றுகை டும் நோக்கத்துடன் ஊர்வலமாகச் சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பிஜேபி தொண்டர்களும் இந் ராகாந் சிலை அருகிலேயே தடுத்து றுத் கைது செ யப்பட்டனர்

ஒதுக்கிட்டு மசோதாவிற்கு துணை லை ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று அவையை காலவரை ன்றி ஒத் வைக்கும் முன்னர் பேரவைத் தலைவர் ரு வைத் லிங்கம் தெரிவித்தார் பின்னர் தமது அறைக்கு வெளியே சாதாரண முறை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் மா ய கோரிக்கைகள் நேற்றிரவு றைவேற்றப் பட்டதாகவும் ஒதுக்கிட்டு மசோதா நேற்றே அலுவல் பட்டியலில் இடம் பெற்றிருந்த போ லும் துணை லை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மசோதாவை அவை ல் தாக்கல் செ ய முடியவில்லை என்றும் கூறினார் துணை லை ஆளுநரின் ஒப்புதல் தொடர்பான கோப்புகள் இதுவரை தமக்கு வந்து சேரவில்லை என்றும் ஒப்புதல் கிடைத்த பின்னர்தான் அவையை மீண்டும் கூட்டி றைவேற்ற முடியும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார் புதுவை ல் ஒதுக்கிட்டு மசோதாவை றைவேற்றாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வைக்கப்படுவது இதுவே முதல்முறை என்பதும் யமன எம்எல்ஏ க்கள் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் துணை லை ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இழுபறியே இதற்கு காரணம் என கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கது புதுவைக்கு மா ல அந்தஸ்து வழங்க மத் ய அரசை வலியுறுத் இன்று சட்டமன்றத் ல் அஇஅ முக உறுப்பினர் ரு அன்பழகன் முக உறுப்பினர் ரு

சிவா என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் ரு என்எஸ்ஜே ஜெயபால் ஆகியோர் கொண்டு வந்த த நபர் திர்மானம் அரசுத் திர்மானமாக ஏற்கப்பட்டு றைவேற்றப்பட்டது பல்கலைக்கழக மா யக் குழுவிற்கு ப லாக தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது பற்றிய வரைவு மசோதாவை விலக்கிக் கொள்ள மத் ய அரசை வலியுறுத் மற்றொரு திர்மானமும் ஏகமனதாக அவை ல் றைவேற்றப்பட்டது முதலமைச்சர் ரு

புதுவை ல் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள அரசுக்கு எல்லா அ காரங்களும் உண்டு என வலியுறுத் மேலும் ஒரு தீர்மானமும் இன்று சட்டமன்றத் ல் ஏகமனதாக றைவேற்றப்பட்டது முதலமைச்சர் ரு நாராயணசாமி மசோதாவை முன் மொ ந்து பேசுகை ல் கேஜரிவால் வழக்கில் டெல்லி அரசு தாக்கல் செ த வழக்கில் அண்மை ல் உச்ச நீ மன்றம் வெளி ட்டுள்ள திர்ப்பின்படி அமைச்சரவை ன் முடிவுகளை துணை லை ஆளுநர் மீறினால் ஜனநாயக அரசுக்கு எ ரான செயல்பாடாகவே கருதப்படும் என்றார் சட்டமன்றத்துடன் கூடிய யூ யன் பிரதேசங்களில் குடியரசுத் தலைவருக்கே இல்லாத அ காரம் குடியரசுத் தலைவரின் பிர யான துணை லை ஆளுநருக்கு இருக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத் னார்

இலவச மருத்துவ கல்வி என்ற பெயரில் தொடக்கப்பட்ட அரசு மருத்துவ கல்லூரி ல் தற்போது மாணவர்களிடம் அக கட்டணம் கோரப்படுவதாகவும் கட்டணத்தை குறைக்கக் கோரி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு உள்ளதாகவும் கூறினார் மாணவர்கள் தங்களின் குறைகளை அரசிடம் தெரிவிக்காமல் நேரடியாக போராட்டங்களில் இறங்குவது யாயமானது அல்ல என்று பேரவைத் தலைவர் ரு வைத் லிங்கம் கூறினார்

நாடாளுமன்றத் ல் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் கொண்டுவரும் நம்பிக்கை ல்லா திர்மானத் ற்கு முக ஆதரவும் அஇஅ முக ஆதரவின்மையும் அறிவித்துள்ளன புதுவை சட்டமன்றத் ற்குள் யமன எம்எல்ஏ க்களை அனும க்க வேண்டும் என உச்ச நீ மன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது